நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

வெங்கையாநாயுடு கூறியுள்ளார்

சுனில் அரோரா கூறியுள்ளார்

நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

உலகிலேயே பொருளாதாரமான இந்தியாவிற்கு வந்து இந்தியாவின் வளமான வரலாறு மற்றும் கலாச்சாரத்தை தெரிந்து கொள்ளவும் இந்திய விருந்தோம்பலின் கனிவை அனுபவித்து மகிழவும் உலக நாடுகளின் தலைவர்களுக்கு தாம் அழைப்பு விடுத்து இருப்பதாக திரு நரேந்திரமோடி மேலும் தெரிவித்துள்ளார்

டொனால்ட் ட்ரம்ப் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் ஆகியோர் சந்தித்துப் பேசியதைத் தொடர்ந்து இரு நாடுகளும் வர்த்தக தாபாக்கள் குறித்து பேச்சுவார்த்தைகளைத் தொடரவும் உயர்த்தப்பட்ட வரி விகிதங்களை அடுத்த மாதம் முதல் அமல்படுத்தும் உத்தேசத்தை நிறுத்தி வைக்கவும் ஒப்புக் கொண்டுள்ளன

வெங்கையாநாயுடு கூறியுள்ளார் இன்று சென்னையில் ரெயின்போ குழந்தைகள் மருத்துவமனையின் திறப்பு விழாவில் உரையாற்றிய அவர் கிராமப்புற மக்கள் மற்றும் தொலைதூர மக்களுக்கு மருத்துவ சேவை வழங்குவதற்கான அரசின் முயற்சிகளில் பங்களிக்க வேண்டிய சமூகப் பொறுப்பு தனியார் மருத்துவத் துறையினருக்கும் இருப்பதாகக் கூறினார் குழந்தைகளே நாட்டின் எதிர்காலம் என்பதாலும் குழந்தைப் பருவமே தனிப்பட்ட மனிதர்களின் எதிர்காலத்திற்கான அடிப்படை என்பதாலும் குழந்தைகளின் மகிழ்ச்சி மற்றும் ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்த வேண்டியது அனைவரின் கடமை என்று திரு வெங்கையா நாயுடு கூறினார்

தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் சுகாதார அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் மீன்வளத் துறை அமைச்சர் திரு ஜெயகுமார் உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொண்டனர்

காங்கிரஸ் சார்பில் திரு நவ்ஜோத் சித்து உள்ளிட்ட தலைவர்களும் ராஜஸ்தானில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர்

அமீத் ஷா இன்று நாராயண் பேட் கல்வாகுர்த்தி உள்ளிட்ட இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்காரி உத்திரபிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யாநாத் உள்ளிட்ட பிஜேபி தலைவர்களும் ஆந்திரத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் டிஆர்எஸ் தலைவர் திரு சந்திரசேகர ராவ் ஐதராபாத் பட்டஞ்சேரு உள்ளிட்ட இடங்களிலும் பிரதேச காங்கிரஸ் செயல்தலைவர் முகமது அசாருதீன் கரீம்நகர் தொகுதியிலும் இன்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் தெலுங்கானா ஜனசமிதி உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்களும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார்கள்

கிரண்பேடி புதுவையில் கழிவுநீர் வாய்க்கால்களை கட்டிடங்களை அகற்றி பொதுப்பணித் துறையினரால் மீட்கப்பட்ட கழிவுநீர் கால்வாய்களை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று மாவட்ட நிர்வாக அதிகாரிகளுடன் மிதிவண்டியில் சுற்றிப் பார்த்து வார இறுதி ஆய்வு மேற்கொண்டார் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டதால் தூர்வாரும் பணிகளை மேற்கொள்வது எளிதாகும் என்றும் இதனால் மழை நீர் தேங்குவதை தவிர்க்கலாம் என்றும் அவர் கூறினார் மக்களுக்காக தொழிலாளர்களை வாகன ஓட்டிகள் மற்றும் பிறர் எளிதாக அடையாளம் காணும் வகையில் ரவுண்ட் டேபிள் அமைப்பினால் நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ள தொப்பிகளை துப்புரவுத் தொழிலாளர்களுக்கு துணைநிலை ஆளுநர் வழங்கினார் துப்புரவுத் தொழிலாளர்களின் சேவைகளுக்கு நன்றிக்கடனாக அவர்களின் தேவைகளை வர்த்தகர்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் டாக்டர் கிரண்பேடி கேட்டுக் கொண்டார்

இன்று இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் மக்களை பாதிக்கக்கூடிய நிஜமான பிரச்சனைகளை விட விளம்பர வாய்ப்புள்ள பிரச்சனைகளில்தான் துணைநிலை ஆளுநர் கவனம் செலுத்துவதாகக் கூறினார் உள்ளாட்சி தேர்தல் உரிய காலத்தில் நடத்தப்படாத நிலை அரசியல் சாசன குற்றம் என்பதை துணைநிலை ஆளுநர் உணர்ந்து பதவியேற்ற உடனேயே இப்பிரச்சனையை சரிப்படுத்தி இருக்க வேண்டும் என்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகளோ அல்லது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றமோ இல்லாமல் தாமாகவே எல்லாவற்றையும் நிர்வகிக்க துணைநிலை ஆளுநர் விரும்புவது போலத் தோன்றுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் புதுவையில் விசாரணை கைதி ஜெயமூர்த்தி மரணம் பற்றிய விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்ட மாஜிஸ்ட்ரேட் சரண்யா காலாபட்டு மத்திய சிறையில் விசாரணைகளைத் தொடக்கியுள்ளார் காவல் நிலையத்திலும் சிறையிலும் சித்ரவதைக்கு ஆளானதே கைதி இறக்கக் காரணம் என்று உறவினர்கள் கொடுத்த புகாரின் பேரில் முதலமைச்சர் வி நாராயணசாமி மாஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு உத்தரவிட்டார் பிரச்சனை தொடர்பாக பாகூர் காவல் நிலைய உதவி துணை ஆய்வாளர் ஏற்கனவே இடைநீக்கம் செய்யப்பட்டு உள்ளார் மாஜிஸ்ட்ரேட் சரண்யா நாளை பாகூர் காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொள்வார் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது

காஞ்சிபுரத்தை சேர்ந்த நபர் ஒருவர் நேற்றிரவு புதுவையில் விழுப்புரம் பயணிகள் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொள்ள முயன்ற போதிலும் எஞ்சின் டிரைவர் சரியான நேரத்தில் அதை கவனித்து ரயிலை உடனடியாக நிறுத்தியதால் அந்த நபர் காயங்களுடன் உயிர் தப்பினார் அரசுப் பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ள அந்த நபரின் சட்டைப் பையில் இருந்து தற்கொலை கடிதம் ஒன்றை போலீசார் கண்டெடுத்துள்ளனர் சம்பவம் குறித்து முதலியார்பேட் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளது புதுவையில் லாஸ்பேட் பகுதியைச் சேர்ந்த ஒருவரிடம் கார் வாங்குவது போல் நடித்து காரைத் திருடிச் சென்ற இருவரையும் இதற்கு உடந்தையாக இருந்த மேலும் ஒருவரையும் போலீசார் கைது செய்து காரை மீட்டுள்ளனர் பாதிக்கப்பட்டவர் போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்ததைத் தொடர்ந்து அனைத்து காவல் நிலையங்களும் உஷார் படுத்தப்பட்ட நிலையில் ஒதியஞ்சாலை போலீசார் உப்பளம் பகுதியில் கார் இருப்பதைக் கண்டுபிடித்து இவ்வாறு நடவடிக்கை எடுத்தனர் கார் திருட்டில் ஈடுபட்டவர்களில் ஒருவர் திருட்டு காரைப் பயன்படுத்தி கடலூரைச் சேர்ந்த் உறவினர் ஒருவரை கொல்லத் திட்டமிட்டு இருந்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது